திரு பாஸ்கர் ஜோதி மகந்தா கூறியுள்ளார்

கூறியுள்ளது

முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் கங்கைக்கான தேசிய மேம்பாட்டுக் குழுமத்தின் முதல் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் தற்போது கான்பூரில் நடைபெற்று வருகிறது கங்கையை தூய்மைப்படுத்துவதற்கான பணிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது உத்திரபிரதேஷ் உத்ரகாண்ட் மாநிலங்களின் முதலமைச்சா்களும் பீகாா் துணை முதலமைச்சரும் கற்றுச்சூழல்துறை அமைச்சள் திரு பிரகாஷ் ஜவடேக்கள் உட்பட மத்திய அமைச்சள்கள் பலரும் இக்கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் ஜார்க்கண்ட் மற்றும் மேற்குவங்க முதலமைச்சா்களுக்கு இக்கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அவா்கள் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கங்கை தூய்மைப் பணிகள் தொடர்பான கண்காட்சியையும் பிரதமர் பார்வையிடவுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய்யா நாடு பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இன்று குஜராத் செல்கிறார் தேசிய பால் மேம்பாட்டு வாரியத்தின் கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார் நாளை சர்தார் வல்லபாய் பட்டேல் பல்கலைக்கழத்தின் பட்டமளிப்பு விழாவிலும் கலந்து கொள்கிறார் குடியரசுத் துணை தலைவரின் பயணத்தை ஒட்டி குஜராத் மாநிலத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பாதுகாப்பு துறைக்கான நாடாளுமன்ற ஆலோசனைக்குழுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சா் திரு ராஜ்நாத்சிங் தலைமையில் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது எல்லைப்பகுதிகளில் சாலை வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது எல்லைப்பகுதிகளில் சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் அதற்கான நிறுவனத்தின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளதாகவும் அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார் மத்திய அரசு கடந்த சில ஆண்டுகளாக மேற்கொண்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் நீண்ட காலத்திற்கு பலனளிக்கும் வகையில் உள்ளதாக நித்தி ஆயோக் அமைப்பின் தலைமை நிர்வாகி திரு அமிதாப்கண்ட் கூறியுள்ளார் செய்தி நிறுவனத்துக்கு அளித்துள்ள பேட்டியில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் உற்பத்தி மற்றும் பொருளாதாரத்தின் வளர்சசிக்கு இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் உதவிடும் என்றார் சுட்டமைப்பு வசதிகள் பெருமளவில் மேம்படுத்தப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் நீண்டகால அடிப்படையில் நீடித்த பொருளாதார வளா்ச்சிக்கு இந்த சீாதிருத்த நடவடிக்கைகள் அடிப்படையாக இருக்கும் என்றும் திரு அமிதாப்கண்ட் கூறினாா்

நக்ஸலைட் பிரக்சினைகளால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஐந்து தொகுதிகளில் பிற்பகல் மூன்று மணிக்கும் இதர தொகுதிகளில் மாலை ஐந்து மணிக்கும் பிரச்சாரம் நிறைவுபெறுகிறது இதனையடுத்து பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா அக்கட்சியின் செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா மற்றும் மூத்த நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜார்க்கண்ட் விகாஷ் மோர்ச்சா ஆகிய கட்சிகளின் மூத்த தலைவர்களும் அந்த தொகுதிகளில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஜம்மு கஷ்மீர் யுனியன் பிரதேசத்தில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண்பதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக துணை நிலை ஆளுநரின் ஆலோசகர் திரு சாமா கூறியுள்ளார் நேற்று ஜம்மு வில் இது தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார்

மக்களின் குறைகளுக்கு கால நிர்ணயம் செய்யப்பட்டு தீர்வு காணப்பட வேண்டுமென்றும் திரு ச்மா வலியுறுத்தினார்

நேற்று குவாஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிலைமை தற்போது கட்டுக்குள் இருப்பதாகத் தெரிவித்தார்

போராட்டத்தில் சமூக விரோதிகள் ஈடுபட வாய்ப்பு உள்ளதால் போராட்டக்காரர்கள் எச்சிக்கையுடன் இருக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் மேகாலயாவில் கிழக்கு காசி வள மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு ஒன்பது மணி நேரத்திற்கு தளர்த்தப்பட்டுள்ளது இன்று மாலை ஏழு மணி வரை இந்த பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு தளா்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவும் சீனாவும் முதல் கட்ட வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன

எமது செய்தியாளிடம் இதனைத் தெரிவித்த அவர் சில பகுதிகளில் கனம்ஸ் பெய்யக்கூடும் என்றும் கூறினார்

சென்னையை பொறுத்தவரை வானம் பொதவாக மேகமுட்டத்தடன் காணப்படும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசனது முதல் மிதமான மறைக்கு வாய்ப்புள்ளது துத்துக்குடி ஸ்டொலைட் ஆலை சீல் வைக்கப்பட்டதற்கு எதிராக அதன் நிறுவனத்தின் சாா்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மூன்று மாதங்களுக்குப் பிறகு நாளை மறுநாள் முதல் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன

ஏற்கனவே பெரும்பாவான வாதங்கள் முடிவடைந்து விட்டதால் ஐந்து நாட்களுக்குள் இறுதி வாதங்கள் முடிவடைந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்படலாம் என்று தெரிகிறது மகளிருக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பதற்காக சிறப்பு சட்டத்தை தமிழக அரசு இயற்ற வேண்டுமென்று பாமக நிறுவன் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆந்திராவில் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட சிறப்பு சுட்டத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் பாலியில் வன்கொடுமையில் ஈடுபடுபவர்களுக்கு துக்குத் தண்டனை விதிக்கப்படும் என்பதே பாமக வின் நிலைப்பாடு என்றும் திரு ராமதாசு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில்களுக்கு சொந்தமான இந்து யானைகளுக்கான புத்துணா்வு முகாம் மேட்டுப்பாளையம் அருகே நாளை தொடங்குகிறது

நெல்லை மாவட்டத்திலிருந்து மூன்று யானைகள் இந்த முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த முகாயிற்கு கொல்லை மாவட்டத்தில் நெல்லையப்பர் திருக்கோவில் யாளை காந்திமதி திருக்களங்குடி ஆகிய நம்பியார் திருக்கோவில் யாளை கந்தரவல்லி மற்றம் குறங்குடி வள்ளி யாளை என மூன்று யாளைகளும் தென்காசி மாவட்டத்தில் சங்கரன்கோவில் சங்கர நாராயணகவாமி திருக்கோவில் யாளை கோமதி ஆகியவை பங்கேற்கள செல்கின்றன

உதகமண்டலம் கேத்தி இடையே உல்லாச ரயில் சேவை இன்று தொடங்கியது இயற்கை காட்சிகளை கற்றலாப் பயணிகள் கண்டு ரசிப்பதற்கு ஏதுவாக இந்த ரயில் இயக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பயனத்தின் போது கற்றலாப் பயனிகள் இயற்கை பள்ளத்தக்க காட்சிகள் விண்ணைத்தொடும் மலைகள் மரங்கள் என பல்வேறு வகை இயற்கை காட்சிகளை காண இயலும்